புதிய இந்தியாவை கட்டமைக்கும் பிரதம் திரு நரேந்திர மோடியின் முயற்சி தொடர்பான உயர்கல்வி சுகாதாரம் சாலைகள் மற்றும் கலாச்சாரம் தொடர்பாள திட்டங்கள் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கப்படவுள்ளன

மேலும் லலித்கிரி தொல்லியல் அருங்காட்சியகத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மை உள்ள நாடாக இந்தியா திகழ்வதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாட்டில் சகிப்புத்தன்ம குறைந்து வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் முற்றிலும் நிராகரித்தார் லக்ளோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைந்தும் சமூக நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தாா் இந்தியாவில் அனைத்து விதமான இஸ்லாமியர்களும் வாழ்ந்து வருவதாக கூறிய அவர் நாட்டின் முன்னேற்றத்தில் அவாகளும் பெருமளவு பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் இந்த நிலை தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார் மக்களவைத்தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சித்தலைவர் திரு அமீத்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபி தொண்டர்களிடையே நேற்று பேசிய அவர் வரும் மக்களவைத்தேர்தல் மூலம் வாரிக அரசியல் மற்றும் சாதி அரசியலுக்கு விடை கொடுக்கப்படும் என்று கூறினார்

தில்லியில் ஆளும் ஆத்மி கட்சி அரக இளைஞர்களை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுதில்லியில் காற்று மாக அதிகரித்துள்ளதால் அடுத்த ஐந்து திளங்களுக்கு பொதுமக்கள் பெரும்பாலும் விடுகளுக்குள் தங்கி இருக்குமாறு மாசு கட்டுபாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது அந்நகரில் காற்று மாசின் அளவு இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான நிலையை எட்டியுள்ளதால் பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பொதுமக்கள் பயன்படுத்தவேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

நான்கு மணிநேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் தெலுங்கானா ராஷ்ட்ர சுமிதி தலைவரும் முதலமைச்சருமான திரு கே சந்திரசேகர ராவ் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கை நேற்று புவனேஸ்வரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மக்களவைத்தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி அல்லாத கூட்டணியை உருவாக்குவது குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது நாட்டில் மாற்றம் தேவைப்படுவதாக இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சந்திரசேகர ராவ் கூறினார் மாநிலக் கட்சிகள் ஒருங்கிணைந்து மத்தியில் பிஜேபி காங்கிரசுக்கு மாற்றாக திகழமுடியும் என்று அவர் தெரிவித்தார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியை இன்று கொல்கத்தாவில் சந்திக்கும் திரு சந்திரசேகர ராவ் அங்கிருந்து தில்லி புறப்பட்டு செல்கிறார் இதை தொடர்ந்து வரும் புதன்கிழனம பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை திரு சந்திரசேகரராவ் சந்தித்து அம்மாநில திட்டங்கள் குறித்து பேசவுள்ளார் ஹைதராபாதின் ராஷ்ட்ரபதி நிலையத்தில் தங்கியுள்ள குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று முக்கிய பிரமுகள்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விருந்தளித்தாா் குடியரகத்தலைவர் அளித்த விருந்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் ஆளுநர் திரு இ எஸ் எல் நரசிம்மன் தெலங்கானா சட்டப்பேரவைத் தலைவர் திரு சுவாமி கவுட் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் ஹைதராபாதில் தமது நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லி புறப்படுகிறார்

பள்ளிகளில் செய்முறை விளையாட்டு மற்றும் வாழ்வியல் கல்விளய அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அளமச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார் புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வகுப்பறை பாடத் திட்டங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நாவஸ் ஷெரிப்புக்கு எதிரான இரண்டு ஊழல் வழக்குகளில் இன்று திர்ப்பு வழங்கப்படவுள்ளது அந்நாட்டின் இஸ்லாமாபாதில் உள்ள ஊழல் எதிர்ப்பு நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது வருமானத்துக்கு அதிகமாக திரு ஷெரீரப் சொத்து சேர்துள்ளதாகவும் அவற்றை வெளிநாடுகளில் முதலீடு செய்வதாகவும் ஏற்கனவே நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது

அவர் பிரதம் பதவியிலிருந்து உச்சநீதிமன்றத்தால் நீக்கப்பட்டாா் ஏற்கனவே ஒரு வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டுள்ளார் சிரியாவில் அமெரிக்கப் படைகள் திரும்பபெறப்பட்ட பிறகு அந்நாட்டில் தொடர்ந்து நிர்வாகம் செயல்பட நடவடிக்கைகள் மேற்கொள்வது என அமெரிக்காவும் துருக்கியும் ஒப்புக்கொண்டுள்ளன அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்பை துருக்கி அதிபர் திரு எர்டோகன் நேற்று தொலைபேசியில் தொடர்புகொண்டு சிரியாவில் உள்ள ரானுவம் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது சிரியாவில் நிர்வாகம் தொடர்ந்து பாதிக்கப்படாத வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுப்பது என இரு தலைவர்களும் ஒப்புகொண்டனர் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அத்துறையின் துணை அமைச்சர் திரு பேட்ரிக் ஷானஹான் தற்காலிக அமைச்சராக வரும் ஒன்றாம் தேதி பொறுப்பேற்பார் என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ள திரு ஜிம் மாட்டீஸ் பதவிக் காவம் முடிவதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்னதாகவே ஓய்வுபெறுவதாக அறிவித்தாா் இதனையடுத்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை துணை அமைச்சராக உள்ள திரு பேட்ரிக் ஷானஹான் இந்த பொறுப்பை தற்காலிகமாக வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது திறமை வாய்ந்த திரு பேட்ரிக் ஷானஹன் இப்பதவியில் சிறப்பாக பணியாற்றுவார் என அதிபர் டிரம்ப் இணையதள செய்தியில் பதிவிட்டுள்ளார் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியாவிற்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இந்தியாவின் நட்பு நாடான இந்தோனேஷியாவுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உதவ விரும்புவதாக அவர் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார் இப்பேரிடரில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

சுனாமிக்கு பலியானோர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என இந்தோனேஷிய தேசிய பேரிடர் முகமை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தமது ஆதரவை இந்தோனேஷியாவுக்கு தெரிவித்தள்ளார் ஐநா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தோனேஷியாவுக்கு உதவு உள்ளதாக தெரிவித்துள்ளது ஏமனில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள ஹவத்தி மற்றும் சனா பகுதிகளில் இருதரப்புக்கும் இடையேயாள சண்டையை மேற்பார்வையிடுவதற்காக ஐநா குழு அப்பகுதிகளுக்கு சென்றடைந்தது இவ்விரு நகரங்களும் கிளர்ச்சியாளர்களின் வசமுள்ளது அங்கு அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே உள்நாட்டு சண்டை நடைபெற்று வருகிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பூனே அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தேசிய சப் ஜூனியர் பேட்மின்டன் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷ்வா பட்டம் வென்றார்

தமிழகத்திற்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இமாச்சவப் பிரதேச அணி வலுவான நிலையில் உள்ளது